மஹாராஜாசுஹெல்தேவ் நினைவிடத்திற்கும் பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைகாலைகாணொலிகாட்சி மூலம் அடிக்கல் நாட்டவிருக்கிறார்

கடந்துள்ளதாகமத்தியசுகாதாரஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

இந்தியாவலுவானநிலையில் உள்ளது

மஹாராஜாகஹெல்தேவின் நாட்டுக்கானஅர்ப்பணிப்பும் சேவையும் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக இருக்கும் என்றும் இந்தநினைவிடம் அதற்குஉதவியாக இருக்கும் என்றும் எமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்தநிகழ்ச்சிக்குமக்களிடமிருந்துகருத்துக்களைபிரதமர் திருநரேந்திரமோடிவரவேற்றுள்ளார்

பதிவு செய்யப்பட்டசிலதகவல்கள் மனதின் குரல் நிகழ்ச்சியின் பகுதியாகஒலிபரப்பக்கூடும் தேசியநெடுஞ்சாலைகளில் உள்ளஅனைத்து கங்கச்சாவடிகளிலும் இன்றுநள்ளிரவு முதல் பாஸ்டேக் கட்டாயம் எனமத்தியசாலைப் போக்குவரத்துமற்றும் நெடுஞ்சாலைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

காணாமல் போனவர்களைதேடிமீட்கும் பணிதொடர்ந்துநடைபெற்றுவருகிறது

இந்தவிபத்தில் உயிரிழந்தவர்களுக்குபிரதமர் திருநரேந்திரமோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் காயமடைந்தோர் விரைவில் குணமடையபிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் குவஹாத்தியில் உள்ளகார்குலிகுடிநீர் விநியோகத் திட்டத்தைவெளியுறவு அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கரும் இந்தியாவுக்காள ஜப்பாள் துதர் திருசத்தோஷிககுகி யும் இன்றுபார்வையிட்டனர் இந்த இடத்தைஆய்வு செய்தஅவர்கள் சம்பந்தப்பட்டஅதிகாரிகளுடன் இந்தத் திட்டம் குறித்துவிவாதித்தனர்

இது வரவேற்கத்தக்கதுஎன்றுகற்றுக்குழல் ஆர்வலர் திருமதிஜெயபுரீ வெங்கடேசன் தெரிவித்தார்

மிகஅதிகஎண்ணிக்கையில் கோவிட் உலகில் நோயால் உயிரிழந்தநாடுகளில் ஒன்றானமெக்ஸிகோதடுப்பூசி இயக்கத்தின் முதல்கட்டத்தில் மூத்தகுடிமக்களுக்குமுன்னுரிமைஅளிக்கதிட்டமிட்டுள்ளது

தடுப்பூசிபோடபெயரைபதிவு செய்யும்போதுபயனாளிகள் எண்ணைகுறிப்பிடவேண்டும் ஆதார் என்றுஅம்மாநிலசுகாதாரஅமைச்சர் திரு மங்கள் பாண்டேதெரிவித்துள்ளார்

தமிழ்நாடு

விராட் கோலியும் ரவிச்சந்திர அஸ்வினும் களத்தில் உள்ளனர்